இனி விரிவான செய்திகள் மத்திய அரசை விமர்சிப்பவர்களுக்கு தக்க பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் உத்திரபிரதேச மாநிலத்தில் தமது சொந்த தொகுதியான வாரணாசியில்கங்கை நதியில் நீர்வழிப் போக்குவரத்திற்கான முனையத்தையும் இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகளையும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றினார் முன்னேற்றத்தின் பலன்கள் இந்தியாவின் ஊரகப்பகுதிகளை சென்றடைய வேண்டுமென்ற அடிப்படையில் தமது அரசு திட்டமிட்டு இயங்கி வருவதாக பிரதம் குறிப்பிட்டார் தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் தமது கனவு நனவாகி உள்ளதாகக் கூறிய அவர் நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதற்கு வழியில்லை என்று குறிப்பிட்டார் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தால் இந்தியா புத்தயிர் பெறும் என்றும் போக்குவரத்து கட்டமைப்பு புதிய பரிமாணம் பெறும் என்றும் அவர் கூறினார் இதனால் கற்றுச்சூழல் மாசு கடுமையாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் பிரதமா் குறிப்பிட்டாா்

கங்கையாற்றின் வாரணாசி மற்றும் ஹால்தீயாவை நீர்வழித்தடத்தில் இணைக்கும் திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் பெரிய அளவிலான படகுகள் பயணிப்பதற்கு ஏதுவாக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது

தராணாவில் மேம்பலம் ஒன்றையும் பிரதமர் இன்று திறந்து வைத்தார் உத்தரப் பிரதேசத்தில் புதிதாக இன்று பிரதமரால் திறந்து பவைக்கப்பட்ட நெடுஞ்சாவைத் திட்டங்களால் வாரணாசி மக்களும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பக்தர்களும் பயன்பெறுவர் புதிய திட்டங்கள் அப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

மாவோயிஸ்ட் ஆதிக்கம் அதிகம் உள்ள இந்த தொகுதிகளில் அசம்பாவிதங்கள் ஏதமின்றி வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் தெலங்கான சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் மற்றும் மிசோராம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமலுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன பெங்களூரு மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமான நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் அனந்தகுமாரில் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்போது அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது கர்நாடக முதலமைச்சர் திரு எச் டி குமாரசாமி முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா மற்றும் பிஜேபி யின் மூத்த தலைவர்கள் அவரது உடலுக்கு மலர்வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் பெங்களூருவில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் அவரது உடல் நாளை பொதமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது பின்னா் அங்குள்ள தேசிய கல்லூரி மைதானத்தில் வைக்கப்படும் அவரது உடல் நாளை பிற்பகல் ஒரு மணி அளவில் தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அனந்தகுமாரின் மறைவையொட்டி கா்நாடக அரசு இன்று விடுமுறை அறிவித்துள்ளது

அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசியக்கொடி அரைக்கம்பதில் பறக்கவிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது அனந்தகுமாரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சா்கள் எதிா்க்கட்சித் தலைவா்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனா் சிபிஐ இயக்குநர் திரு அலோக் வர்மா மீதான முதல்கட்ட விசாரணை அறிக்கையை மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று உச்சநீதிமன்றத்தில் முத்திரையிட்ட உரையில் தாக்கல் செய்ததது

இந்த புயல் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் அது கூறியுள்ளது

கஜா புயல் தொடர்பாக மாநிலம் முழுவதும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் ஆலோசனை நடைபெற்றது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் புயல் தாக்கத்தின் போது மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் உள்ளாட்சித்துறை மருத்துவம் மற்றும் மீன்வளத்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதனிடையே விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் புயல் தொடர்பாக முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றார்

பிரிவினைக்குப் பிறகு ஹரியானாவில் உள்ள குருட்ஷேத்திரத்தில் தங்கியிருந்த மக்களுக்கு அவர் வானொலி மூலம் சிறப்புரையாற்றினாா் இந்நாளைபொட்டி புதுதில்லியில் அகில இந்திய வானொலி வளாகத்தில் மகாத்மா காந்திக்கு பிரியமான பாடல்கள் இசைக்கப்பட்டன பிரஸா்பாரதி தலைமை நிர்வாகி திரு சசிசேகர் வேம்பட்டி அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குநர் திரு எப் ஷெரியார் செய்திப் பிரிவின் தலைமை இயக்குநர் இரா ஜோஷி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

இந்த திருவிழாவில் முதன் முறையாக ஒரு நாட்டின் தலைவர் என்ற முறையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்கிறார்

கிழக்காசிய நாடுகளின் பொருளாதார ஒத்துழைப்பிற்கான மாநாட்டில் கலந்துகொள்ளும் பிரதமர் பல்வேறு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார் இதில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவும் கலந்து கொள்கிறார் பிரதமரின் சிங்கப்பூர் பயணம் குறித்து புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜயதாக்கூர் சிங் கிழக்கத்திய நாடுகளுடன் இந்தியாவின் உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான புதிய வாய்ப்பாக பிரதமரின் பயணம் அமையும் என்றும் நாட்டின் கிழக்கத்திய கொள்கைக்கு வலுசேர்க்கும் வகையிலும் பயணம் அமையும் என்றும் தெரிவித்தார் இலங்கையில் நாடாளுமன்றத்தை அதிபர் திரு மைதிரிபால சிறிசேனா கலைத்ததை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அநிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் கூடுதல் கால அவகாசம் கேட்டதை அடுத்து வழக்கு நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் உற்பத்தியையும் விவசாயிகளின் வருமானத்தையும் பன்மடங்காக உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகன்சிங் கூறியுள்ளார்

சாய்னாநேவால் ஜப்பானின் அக்கானே எமகுச்சியை எதிர்கொள்கிறார் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஹாங்காங்கின் வாங்விங் கி வின்செட்டை எதிர்த்து ஆடுகிறார்